தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று கூடுதல் தலைமை தேர்தல் அலுவலர் திரு எம் பாலாஜி கூறியிருக்கிறார்

இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது

ஒட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றார்

பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா போட்டியிடும் காந்திநகர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி போட்டியிடும் வயநாடு காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சசிதரூர் போட்டியிடும் திருவனந்தபுரம் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு முலாயம்சிங் யாதவ் போட்டியிடும் மைன்புரி ஆகிய தொகுதிகள் இன்றைய வாக்குப்பதிவில் அடங்கியுள்ளன மக்களவைக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது

மதுரை மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அனுமதியின்றி அதிகாரி நுழைந்தது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று கூடுதல் தலைமைத் தேர்தல் அலுவலர் திரு எம் பாலாஜி தெரிவித்திருக்கிறார் இந்த சும்பவம் தொடர்பாக மதுரையில் மாவட்ட ஆட்சியர் நேற்று மாநகர காவல்துறை ஆணையர் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களிடம் புகார் மனுக்களை பெற்ற பின்னர் அரசு விருந்தினர் மாளிகையில் விசாரணை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த விரிவான அறிக்கை தேர்தல் ஆணையத்திற்கு விரைவில் அப்பி வைக்கப்படும் என்றார்

இந்த சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் அனைத்துத்துறை அதிகாரிகளுடனும் விசாரணை நடத்தினேன் அந்த விசாரணை அறிக்கையை இன்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் தேர்தல் ஆணையத்திடமும் சுமர்ப்பிக்கப்படம்டு அதற்கான மேல் நடவடிக்கை எடுக்கப்படும்

இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜராள மத்திய அரசின் உதவி சொலிசிடடர் ஜெனரல் கார்த்திகேயன் டிரான்ஸ்பாண்டர்கள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்க மத்திய வேளாண் அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகக் கூறினார்

திருவண்ணாமலை மாவட்டம் ராமநாதபுரம் கிராமத்தில் கிணற்றில் தவறி விழுந்த மாணவன் ஜலசமாதி அடைந்ததாக சமூக வளைதவங்களில் வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தெரிவித்திருக்கிறார் சிறுவன் புதைக்கப்பட்ட இடத்தில் நேற்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் உடலை தோண்டி எடுத்து பிரேதப் பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார் இதையடுத்து திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர் கமலக்கண்ணன் தலைமையில் மருத்துவர்கள் குழுவினர் ஒருமணி நேரம் பிரேதப் பரிசோதனை செய்தனர்

இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது பயங்கரவாத செயல்களை தடுக்கும் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது

குண்டுவெடிப்பு தாக்குதலின் பின்னணியில் இலங்கையில் செயல்படும் தேசிய தௌஹித் ஜமாத்துக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சரும் அரசு செய்தித் தொடர்பாளருமான திரு ரஜீத சேனரத்ன கூறினார்

காஞ்சிபுரம் திருண்ணாமலை பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த கோடை மழை குளிர்ச்சி அளித்தது காஞ்சிபுரத்தில் பலத்த மழையுடன் சூறைக்காற்று வீசியதால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன இருவரிச் செய்திகள் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் விரைவில் ரஷ்யா அதிபர் திரு விளாடிமிர் புடினை சந்திக்க மாஸ்கோ செல்ல இருக்கிறார்

அல்ஜீரியா நாட்டில் அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் அஸீஸ் பௌட்டிபிளிக்காவுடன் தொடர்புடைய ஐந்து தொழிலதிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறாமல் எஸ் எஸ் எஸ் மூலம் பிரச்சாரம் செய்த மத்திய அமைச்சர் திரு அர்ஜன் ராம் மெக்வாலுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஒடிஷா மாநிலத்தில் தேர்தல் அதிகாரியைத் தாக்கியதாக பிஜு ஜனதா தள் வேட்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாபர் மசூதி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததால் போபால் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் இரண்டு புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன

தென் கயிலாயம் என்று போற்றப்படும் திருவையாறு ஐயறாப்பர் கோயிலில் பொம்மை பூபோடும் திருவிழா நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது நாமக்கல்லில் நேற்று தனியார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உணவகத்தின் காங்கிரீட் கூரை இடிந்து விழுந்ததில் பெண் மருத்துவர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்தனர்